அனைத்து மகளிருக்கும் தரமானமகப்பேறு மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் வகையில் மொத்த மற்றும் சில்லரை விற்பனையாளர்களின் இருப்பு வரம்பை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது

தமிழகத்தில் பெரும்பாவான இடங்களில் இன்று பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

அனைத்து மகளிருக்கும் தரமான எளிதில் அணுகக்கூடிய நியாயமான கட்டணத்தில் மகப்பேறு மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று தேசிய ஊட்டச்சத்து திட்டத்தின் விழிப்புணர்வு பாடல்கள் அடங்கிய குறந்தகட்டை வெளியிட்டு பேசிய அவர் மக்களின் பங்கேற்பு மூலமாகவே ஒருங்கிணைந்த வளர்ச்சியை எட்டுமுடியும் என்றார் கர்ப்பிணிப் பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைப்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் வெங்காய மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் சில்லரை விற்பனையாளர்களின் இருப்பு வரம்பை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது

வெளிச்சந்தையில் வெங்காயம் கிடைப்பதை அதிகரிக்கும் வகையில் இந்த முடிவை அரசு எடுத்துள்ளது மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம் விவாஸ் பாஸ்வான் தமது டுவிட்டர் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார் இந்த புதிய வெங்காய இருப்பு வரம்புகள் இறக்குமதி செய்யப்பட்ட வெங்காயத்திற்கு மட்டுமே பொருந்தும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார்

குடிசைமாற்று வாரியத்தின்கீழ் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சும்பவ இடத்தை நேற்று நேரில் பார்வையிட்டு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

விபத்துக்கு காரணமான இடிந்த சுவரின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

தமிழகத்தில் மழையால் நிரம்பியுள்ள ஏரிகளை பொதுப்பணித் துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் மழையால் நிரம்பியுள்ள தமிழகத்தின் இரண்டாவது டெரிய ஏரியான மதராந்தகம் ஏரியை நேற்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

மெகராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் பேசிய ஆட்சியர் ஊரக உள்ளாட்சிப் பகுதிகளில் வாக்குச்சாவடிகளை அதிகாரிகள் பார்வையிட்டு

கதிரவன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த மாவட்ட நிர்வாகம் தயார்நிலையில் இருப்பதாக ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் கூறியிருக்கிறார்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் தேர்தல் அலுவலர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை ஆட்சியர் திரு பொன்னையா எடுத்துரைத்தார்

விளய் தெரிவித்துள்ளார்

வைகை ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்லுமாறும் நீர்வழித் தடத்தில் குளித்தல் நீந்துதல் மீன்பிடித்தல் கால்நடைகளை குளிப்பாட்டுதல் செல்ஃபி எடுத்தல் உள்ளிட்டவற்றை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் நாகை மாவட்டம் சீர்காழி அருகே எடமணல் கிராமத்தில் பொறைவாய்க்கால் கரை உட்பட பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு மழை நீர் விவசாய நிலங்களில் புகுந்துள்ளது இதனால் சம்பா சாகுபடி நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நிலையில் மயிலாடுதுறை மயூரநாதர் கோவில் வளாகம் மற்றும் வேதாரண்யம் வேதரேஸ்வரர் கோவில் வளாகத்திற்குள் புகுந்த மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் இவங்கையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக் கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்று பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் களமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

திண்டுக்கல் மாவட்டத்தில் கனமழை காரணமாக அம்மாவட்டத்தில் உள்ள வரதமாநதி அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணைக்கு வரும் நீர் அனைத்தும் வெளியேற்றப்படுகிறது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கமலா ஹாரிஸ் விலகியுள்ளார்

ஈராக்கில் போராட்டம் நடத்திய வரும் பொதுமக்கள்மீது ரானுவம் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று ஐநா சபை கேட்டுக் கொண்டுள்ளது

தத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டையூ டாமனை இணைக்க வகைசெய்யும் மசோதா நாடாளுமன்றத்தில் நேற்று நிறைவேறியது

முன்னாள் நிதியமைச்சர் திரு

சிதம்பரம் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று வழங்குகிறது

ஆடவர் வாலிபால் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை தோற்கடித்து தங்கப் பதக்கம் வென்றது மகளிர் வாலிபால் இறுதிப் போட்டியில் இந்தியா நேபாளத்தை வென்று தங்கப் பதக்கத்தை ஈட்டியது